உலகின் மிகப்பெரும் தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார்

விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்தி வரும் பேக்கவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார்

தலைமை தேர்தல் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்று மாநில அரசுகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

தொடக்க நிகழ்ச்சியின்போது நாடு முழுவதும் உள்ள மூவாயிரத்து ஆறு தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் காணொலி காட்சி மூவம் இணைக்கப்படும்

முதல் கட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் திட்டம் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் என மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படுகிறது இதற்கான செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும்

தடுப்பூசி இருப்பு பயனாளிகளின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிப்பதற்காக கோ வின் என்ற ஆன்லைன் டிஜிட்டல் தளத்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது

மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கலந்து கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கவுள்ளார்

கோ வின் செயலியின் ஒவ்வொரு அம்சங்கள் குறித்தும் அவர் பார்வையிட்டார் கோ வின் செயலியில் உள்ள முன்னுரிமை அல்வாத பயனாளிகளின் பதிவுக்கான ஏற்பாடுகளையும் அவர் ஆய்வு செய்தார்

தவறான தகவல்கள் பரப்பப்படும்போது அதனை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டார் ஸ்டார்ட் அப் இந்திய சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று மாலை உரையாற்றுகிறார் மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் தொழில்துறை ஊக்குவிப்பு துறை சார்பில் இந்த இரண்டு நாள் உச்சி மாநாடு நேற்று தொடங்கியது

நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றும் பிரதமர் குறிப்பிட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு முன் அனுமதி பெற வேண்டும் என்று மாநில அரசுகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவடைந்த பிறகு தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் பணியாற்றும் சில அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலும் நேர்மையான முறையில் பணியாற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எனவே தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் இணை தலைமை தேர்தல் அதிகாரி வரையான அதிகாரிகள் மீது பணி காலத்திலும் தேர்தல் முடிவடைந்து ஒராண்டு வரையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அனுமதி பெறவேண்டியது அவசியம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விவசாயிகளுடன் மத்திய அரக நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒருமித்த கருத்து எட்டப்படும் என்றும் வேளாண் அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோமா் தெரிவித்துள்ளார் விவசாய சங்கங்களுடன் தில்லியில் நேற்று ஒன்பதாவது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த சுற்று பேச்சுவார்தைக்கு வருவதற்கு முன்பு உறுதியான யோசனைகளை இறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வமற்ற குழுக்களை அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நேற்றைய கூட்டத்தில் மூன்று வேளாண் சட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார்

பொதுமக்களை அடிப்படையாகக்கொண்டு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சீர்திருத்தத்தை மத்திய செலவினத்துறை மேற்கொண்டுள்ளது இதில் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளா தெலங்கானா உள்ளிட்ட பத்து மாநிலங்களுடன் தற்போது தமிழகம் இணைந்துள்ளது

இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் தேசிய உணவு பாதுகாப்பு சுட்டம் மற்றும் மற்ற நலத்திட்டங்களின்கீழ் பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நாட்டின் எந்த பகுதியில் உள்ள நியாயவிலைக்கடைகளிலும் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும்

பறவை காய்ச்சல் நோய் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பறவை காய்ச்சல் தொற்று இல்லாத மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட கோழிகறிகளை விற்பளை செய்ய தடை விதிக்கக்கூடாது என்றும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஜப்பான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதில் மத்திய தகவல் தொடர்பு மற்றும் மின்னனுவியல் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தும் ஜப்பான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு டக்கேடா ரியோட்டா வும் கையெழுத்திட்டனர் காணொலி காட்சி மூலம் இந்த ஒப்பந்தம் பரிமாறி கொள்ளப்பட்டது இதன் மூலம் ஐந்து ஜி தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு பாதுகாப்பு இந்திய தீவு பகுதிகளில் நீர்மூழ்கி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இணைப்பு வழங்குவது பேரிடர் மேலாண்மை பொதுமக்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் செயல்பாடுகள் குறித்து அமெரிக்கர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர்

நீர்மூழ்கி மூலம் ஏவப்படும் ஏவுகணையை வடகொரியா காட்சிப்படுத்தியுள்ளது ஐந்தான்டுகளுக்கு பிறகு ஆளும் கட்சியின் மாநாடு நடைபெற்ற நிலையில் பாதுகாப்பு படையினர் தினத்தையொட்டி அணிவகுப்பு நடைபெற்றது இதில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அயுதத்தை காட்சிப்படுத்தியுள்ளதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ஐதரபாத் அணியை எதிர்கொள்கிறது